சென்னையில் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கி நோய்பரவலை தடுக்க முதலமைச்சரிடம் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநில முதலமைச்சர்களுடன் நாளையும் நாளை மறுநாளும் காணொலி மூலம் கோவிட் தொடர்பான விரிவான மேற்கொள்கிறார்

தமிழக அரசின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

குறுவை சாகுபடிக்காக கல்லணை நாளை திறக்கப்படுகிறது

அதேபோல் லேசான அறிகுறிகள் தென்பட்டு குணமடைந்திருந்தாலும் மக்கள் தங்களை தனிமைப்படுத்துவதன் மூலம் நோய்பரவலை தடுக்கமுடியும் என்றும் குறிப்பிட்டனர்

நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா பரிசோதனை அதிகளவில் நடத்தப்படுவதாக கூறிய மருத்துவக்குழுவினர் சென்னையில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தி வைரஸ் பரவுவதை தடுப்பது குறித்து முதலமைச்சிடம் பரிந்துரைத்ததாகவும் தெரிவித்தனர்

கோவிட் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவது மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் அவசர சட்டத்தை பிறப்பிப்பது உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது

நரேந்திரமோடி மாநில முதலமைச்சர்களுடன் நாளையும் நாளை மறுநாளும் காணொலி மூலம் விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார்

நோய்தொற்று தடுக்கும் வழிமுறைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது

உத்தரகாண்ட் மாநில காணொலி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் இந்திய நேபாள நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு சாதாரணமானது அல்ல இருநாடுகளுக்கு இடையே மிக நெருங்கிய உறவு காணப்படுவதாகவும் எந்த சக்தியாலும் அதை பிரிக்க முடியாது என்றும் எடுத்துரைத்தார் இந்திய நேபாளத்திற்கு இடையிலான சாலை பிரச்சினை காரணமாக கருத்து வேற்றுமை எழுந்தால் பேச்சுவார்த்தைகள் மூலம் அது சரி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் லிபுலேக் சாலை கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பயணத்தை பெரிய அளவில் குறைக்கும் என்றும் திரு

ஜெய்சங்கர் உலகளாவிய பொருளாதாரத்திற்கு தேயான நம்பகத்தன்மையான அறிவாற்றல் வளங்கள் இந்தியாவில் அதிகம் இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

புதுதில்லியில் குடியேற்ற பாதுகாவலர்கள் வருடாந்திர மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் போட்டி திறன்களின் ஆதாரமாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் நம்நாடு உலகிற்கு தேவையான ஏராளமான மனித வளங்களை உள்ளடக்கியது என்றார் அவர் திறன்மிகு புலம் பெயா்ந்தவா்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளையும் நலத்திட்டங்களையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இடம்பெயர்வோருக்கு தேவையான வாய்ப்புகளையும் எளிதான போக்குவரத்து வசதிகளையும் பெற்றுத்தர இந்தியா வெளிநாட்டு அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திவருவதாகவும் கூறினார் வரும் காலங்களில் இந்தியாவின் சந்தை வாய்ப்புகள் மீட்டு எடுக்கப்பட்டு அர்ப்பணிப்பு மிகுந்த செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார்

சென்னை அயனாவரம் பகுதியில் இன்று கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருப்பதால்தான் கொரோனாவை கட்டுப்படுத்துவது சவாலானதாக உள்ளது என்று குறிப்பிட்டார் சென்னையிலிருந்து வெளியூர் செல்பவர்களுக்கு இ பாஸ் வழங்குவதில் எந்த தடையும் இல்லை என்றும் தேவையின்றி வெளியூர் செல்பவர்களுக்கு மட்டும் இ

இதனிடையே மேட்டுர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று திருச்சி வந்தடைந்தது விவசாயிகள் மலர்கள் மற்றும் நெற்பயிர்களை தூவி காவிரி நீரை வரவேற்றனர்

வடதமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் நாளை லேசான மழை பெய்யும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது